விரிவான சர்வதேச திவிரவாத எதிர்ப்பு ஒப்பந்த வரைவை விரைவில் இறுதி செய்ய இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நேற்றிரவு பெல்கிரேடில் செர்பியா தேசிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் தீவிரவாததை நல்ல தீவிரவாதம் கெட்ட தீவிரவாதம் என பிரித்துப் பார்ப்பதே இன்றைய உலகின் மிகப் பெரிய அச்சறுத்தல் என்றும் ஒருங்கிணைந்த சர்வதேச முயற்சிகள் மூலமாகவே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் என்றும் கூறினார் ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்தியாவின் கருத்தும் செர்பியாவின் கருத்தும் ஒன்றுதான் என்றும் அணு எரிபொருள் விற்பனை நாடுகள் குழுவில் இந்தியா இடம் பெற செர்பியா அளித்து வரும் ஆதரவு குறித்து இந்தியா மகிழ்ச்சி அடைவதாகவும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் செர்பியாவில் அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டர் வூசிக் உள்ளிட்ட தலைவர்களை குடியரசுத் துணைத் தலைவர் சந்தித்துப் பேசினார் செர்பியா வர்த்தக சமூகத்தினர் கூட்டத்திலும் அவர் உரையாற்றினார் அவர் இன்று மாலை செர்பியாவில் இருந்து மால்டா புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் திரு

வாரணாசி தொகுதிக்குட்பட்ட நகுர கிராமத்தில் தொண்டு நிறுவனம் ஒன்றின் மூலம் நடத்தப்படும் ஆரம்பப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார் தொடர்ந்து வாரணாசி டீசல் ரயில் எஞ்சின் தொழிற்சாலை வளாகத்தில் காசி வித்யாபீட் மாணவர்களையும் அவர்களின் உதவியால் பயன்பெற்ற குழந்தைகளையும் பிரதமர் சந்தித்துப் பேக்கிறார்

ருபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை திரு நரேந்திரமோடி தொடக்கி வைக்கிறார் இதற்கான விழா பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது தூய இந்தியா என்னும் மகாத்மாகாந்தியின் கனவை நனவாக்க நாட்டு மக்கள் தங்களைத் தாங்களே மறு அர்ப்பணிப்பு செய்து கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் நாடு முழுவதும் நேற்று தொடங்கியுள்ள சுத்தமே சேவை இயக்கத்தின் மேலும் அதிக மக்கள் பங்கேற்க வேண்டும் என ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி நேற்று தொடக்கி வைத்த இருவார கால கத்தமே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று நாடு முழுவதும் ஸ்வச்சதா இராமசபை கூட்டங்கள் நடைபெற்றன கிராம பஞ்சாயத்து அளவில் தூய்மை நிலவரங்களை கண்காணித்து எதிர்காலத்திற்கான செயல் திட்டங்களை உருவாக்குவது குறித்து இக்கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டது

மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் இன்று புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள கோவா முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கரை நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார் டாக்டர்கனையும் தாம் சந்தித்து சிகிச்சை குறித்து கேட்டறிந்ததாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

மனோகர் பாரிக்கர் கணையப் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக நேற்று புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நாடு முழுவதும் பர்யட்டன் பர்வ் கற்றுலா திருவிழா இன்று தொடங்குகிறது மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் புதுடில்லி ராத்பத் புல்வெளியில் விழாவைத் தொடக்கி வைக்கிறார் மத்திய அரசின் சுற்றுலா துறை இவ்விழாவிற்கு இதர மத்திய அமைச்சகங்கள் மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது சுற்றுலா துறையின் நன்மைகள் குறித்து அனைத்து துறையினரின் கவனத்தை ஈர்ப்பதும் நாட்டின் கலாச்சார பன்முகத் தன்மையை வெளிச்சமிட்டுக் காட்டுவதும் அனைவருக்கும் கற்றுலா என்னும் கருத்தை வலுப்படுத்துவமே இவ்விழாவின் நோக்கங்களாகும்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நீர்மிகு புதுச்சேரி இயக்கத்தின் ஒருபகுதியாக சொர்ணாவூர் அணையில் இருந்து பங்காரு வாய்க்கால் புறப்படும் இடத்திற்கு மீண்டும் சென்று வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் பொதுப்பணித் துறை தலைமை பொறியாளர் திரு தேவேஷ் சிங் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஏ சி விஜய் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் சென்றனர்

வேறு எந்தெந்த கால்வாய்களை பொதுப்பணித் துறை அல்லது மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புத் திட்டத்தின் கீழ் தூர் வாரலாம் என்பதை வரையறுக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது குளங்கனைத் தூர்வாரும் பணிகளில் உள்ளூர் மக்கள் தன்னார்வ அடிப்படையில் சிரமதானம் வழங்கி அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இம்முடிவுகளின் அமலாக்கத்தை துணைநிலை ஆளுநர் ராத்நிவாஸ் குழுவினர் மீண்டும் நேரடியாக ஆராய்வார்கன் என்றும் ராஜ்நிவாஸ் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ள து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் நேற்று காலாபட்டு கடற்கரை பகுதியில் தூய்மைப்பணி இயக்கத்தில் ஈடுபட்டனர்

நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அஜர்பைஜான் வீராங்கனையை சாக்ஷி மல்லிக் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் கச்சத்திவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் இன்று மீன்பிடித்த பின்னர் கரைக்குத் திரும்பிக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வழிமறித்து பிடித்து வைத்திருந்த மீன்களையும் மீன்பிடி வலைகளையும் சேதப்படுத்தியதாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி அனுப்பியதாகவும் மீனவர் சங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர அரசுகளைத் தொடர்ந்து கர்நாடக அரசும் பெட்ரோலியப் பொருட்கள் மீதான வாட் வரியைக் குறைக்கத் இட்டமிட்டுள்ளது இது பற்றிய அறிவிப்பு நாளை வெளியாகலாம் என்று பெங்களூரில் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன